மருத்துவர்கள் பணியாளர்கள் குறித்துககாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்றுஆய்வு செய்தார்

இடைவெளி இருப்பதைஉறுதிசெய்யவேண்டும் என்றுதேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது

ஆஜர்படுத்தவேண்டும் என்றகோரிக்கையைஉச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது

கொரோனாவைரஸ் பரவுவதைதடுக்க பல்வேறுஅமைச்சகங்கள் மாநிலங்கள் மற்றம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய துதரகங்கள் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாகஅமைச்சர் பாராட்டினார் மாநிலங்கள் மேற்கொண்டுவரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் தயார்நிலையையும் அளமச்சர் சுட்டிக்காட்டினார்

கொரோனாவைரஸை தடுப்பதற்கானவழிமுறைகள் மட்டுமின்றி மக்களிடையேஉள்ளதவறானகருத்துக்களைகளைவதற்கும் நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

இந்தியமருத்துவஆராய்ச்சிகவுன்சில் தனதுசோதனைக் கூடங்களின் எண்ணிக்கையஅதிகரிக்கமுடிவு செய்துள்ளது

இந்தவைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதால் நாட்டின் எல்லைப்பகுதிகளை மூடுவது பள்ளிகளுக்குவிடுமுறைஅளிப்பதுஉள்ளிட்டநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

சற்றமுன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

பங்கேற்பதைதவிர்ப்பது சோப்பைபயன்படுத்திஅடிக்கடிகைகளைகழுவுவதுபோன்றவற்றைகடைப்பிடிக்குமாறுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளைகழுவாமல் கண் மூக்குமற்றும் வாய் பகுதியைதொடவேண்டாம் என்றும் அறிவறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்பவேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போதுகைகுட்டைஅல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்ததொலைபேசியில் தொடர்பு கொண்டுபொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்குமருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

வைரஸ் தொற்றாமல் தடுக்க சிபிஎஸ்இ பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இடையேஅதிக இடைவெளி இருப்பதைஉறுதிசெய்யவேண்டும் என்றுதேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது

இதற்குஏதுவாக கூடுதலாகதேர்வறைகளைஏற்பாடுசெய்யவேண்டும் என்றும் மத்திய இடைநிலைகல்விவாரியம் அறிவுறுத்தியுள்ளது குஜராத்தில் கொரோனாவைரஸ் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதைஅடுத்து அங்குள்ளஉள்ளுர் தொலைக்காட்சிஅலைவரிசைகள் பள்ளிபாடங்களைஒளிபரப்பு மூலமாக செய்ய அம்மாநிலபள்ளிக்கல்வித்துறைமுடிவு செய்துள்ளது இத்தொடர்பாகவெளியிடப்பட்டுள்ளஅரசுசெய்திக்குறிப்பில் ஏழாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலும் மற்றும் பதினோராம் வகுப்பிற்கும் சிறந்தஆசிரியர்கள் மூலமாகஒருமணிநேரம் தனியார் தொலைக்காட்சிகள் மூலமாகபாடம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியப்பிரதேசத்தில் போட்டிகாங்கிரஸ் சட்டமன்றஉறப்பினர்கள் பதினாறபேரரநீதிபதிஅறையில் ஆஜர்படுத்தவேண்டும் என்றகோரிக்கையைஉச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது

இருப்பினும் அவர்களைதனியாகஒரு இடத்தில் சிறைவைக்கக்கூடாதுஎன்றும் குறிப்பிட்டனர் ஜம்மு கஷ்மீரில் பாகிஸ்தான் படையினர் இன்றுமீன்டும் அத்துமீறிதாக்குதல் நடத்தியுள்ளனர் பூஞ்ச் மாவட்டத்தில் இன்றுகாலைபதினொன்றேமுக்கால் மணிஅளவில் பாகிஸ்தான் படையினர் சண்டைநிறத்தஒப்பந்தத்தைமீறி இந்தியஎல்லைக்குள் நுழைந்தரானுவநிலைகள் மீதுசிறியவகைபீரங்கிகள் போன்றவற்றால் தாக்குதல் நடத்தியதாகபாதுகாப்புத்துறைசெய்திதொடர்பாளர் தெரிவித்தார்